பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப்பணிகள் குறித்து வரும் புதன்கிழமை ஆய்வு மேற்கொள்கிறார்

தொடர்ந்து பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார்

அமீத்ஷா தமிழகத்தில் தமது இரண்டு நாள் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு

தொடா்ந்து விவசாயிகள் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் அவா் ஆலோசனை நடத்துகிறார்

ரமேஷ் பொக்கிரியால் நாட்டின் கலாச்சாரத்தில் மொழி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் தெரிவித்துள்ளார்

அமைப்பின் இலக்கியத்திற்கான வாழ் நாள் சாதனையாளர் விருது பெற்ற அவர் இவ்விருது தனக்கானது அல்ல என்றும் நாட்டின் மாண்பிற்கும் நாட்டு மக்களுக்குமானது என்றார்

இந்நாளையொட்டி அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேரில் ஜவஹர்லால் நேரு ராஜ்கியா மஹா வித்யாலயாவில் இரத்த தான முகாம் மற்றும் வனப்பாதுகாப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக பாதுகாப்புத் துறை செயலர் டாக்டர் அஜய் குமார் மாணவர் படை தலைவர் லெப்டினன் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா உள்ளிட்டோர் புதுதில்லியிலுள்ள போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பேசிய டாக்டர்

மூன்று நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இப்பயிற்சி நடைபெறுகிறது

இதன்படி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையர்களிடம் அனுமதி பெற்று நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும்

இருப்பினும் அரசியல் கேளிக்கை மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது

உதயகுமார் வாய்ஸ் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

தொடா்ந்து மருத்துவப் படிப்பில் அரசுப்பள்ளி மாணாக்கருக்கான ஏழரை சதவிகித உள் ஒதுக்கீட்டின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட மாணாக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியை அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவா் திரு அன்பழகன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு

இயற்கை பேரிடர்களால் நேரிடும் பொருளாதார இழப்பை தவிர்க்க இக்காப்பீடு அவசியமானது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் வாக்காளர் முகாம் வாய்ஸ் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது

அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெற்ற இம்முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

தபால் வாக்கு மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள தபால் வாக்கு முறையை திரும்பப் பெற வேண்டும் என திமுக இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

நீலகிரி மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கான பசுமை வரி வரும் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

இதன் காரணமாக நாகை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது

கால்பந்து கோவாவில் நடைபெறும் ஐ